இந்த கட்டமைப்பின் பலன்களை பொது மக்களும் ஆயுதப்படைகளுடன் பயன்படுத்த அனுமதிக்கப்படுகின்றனர் என்றும் பிரதமர் கூறினார் இந்த சுரங்க நெடுஞ்சாலை பாதையால் இமாச்சல பிரதேச மக்கள் மட்டுமின்றி லே லடாக் பகுதி மக்களும் மிகுந்த பயன் அடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் பிரதமருடன் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் திரு அனுராக் சிங் தாக்கூர் முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் ராணுவ தளபதி ஜெனரல் மனோஜ் முகுந்த் நரவானே ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய இமாச்சல பிரதேச முதலமைச்சர் இந்த சுரங்கப் பாதை காரணமாக மாநிலத்தின் சுற்றுலா விவசாயம் மற்றும் தோட்டக்கலை உள்ளிட்ட துறைகள் பெரும் முன்னேற்றத்தைக் காணும் என்று குறிப்பிட்டார் நிகழ்ச்சியில் பேசிய பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இந்த சுரங்கப்பாதையை குறித்த காலத்திற்குள் கட்டுமானச் செலவை அதிகரிக்காமல் கட்டி முடித்ததற்காக எல்லைப் புற சாலைகள் நிறுவனத்தை பாராட்டினார்

தமிழகத்தில் கோவிட் பரவலை குறைக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அம்மாநில மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் நாட்டிலேயே தமிழகத்தில் தான் பரிசோதனைகளின் எண்ணிக்கை அதிகம் என்றும் உயிரிழப்போர் விகிதம் குறைவு என்றும் குறிப்பிட்டுள்ளார்

இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் சிவில் சர்வீஸ் நாட்டில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட குடிமைப் பணிகளுக்கான முதல் நிலைத் தேர்வுகள் நாடெங்கிலும் நாளை நடைபெறுகின்றன காரைக்காலில் இருந்து புதுச்சேரிக்கு தேர்வு எழுத வரும் மாணவர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்து வசதி செய்யப்பட்டுள்ளது சிலம்பு செல்வர் சிலம்பு செல்வர் ம பொ சி யின் நினைவுநாளையொட்டி இன்று புதுவையில் உள்ள அவரது திரு உருவ சிலைக்கு முதலமைச்சர் திரு நாராயணசாமி மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் எடப்பாடி தமிழக அரசின் தீவிர முயற்சியின் காரணமாக கோவிட் பெருந்தொற்றுக் காலத்திலும் மாநிலத்தின் வருவாய் அதிகரித்துள்ளதாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி திரு கே பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார்

கலந்தாய்வு நடைபெறும் தேதி நேரம் போன்ற தகவல்கள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் கடிதம் அனுப்ப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள பட்டமேற்படிப்பு மையம் தேர்வு பட்டியலில் பெயர் இருந்தும் கடிதம் கிடைக்க பெறாதவர்கள் தேவையான சான்றிதழ்களுடன் உரிய நாளில் கலந்தாய்வில் பங்கேற்கலாம் எனவும் அறிவித்துள்ளது தீ விபத்து புதுச்சேரியில் சேதராப்பட்டில் உள்ள தனியார் மின்சார ஒயர் தயாரிக்கும் தொழிற்சாலையில் இன்று ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமாயின

அரசு முறை துக்கம் குவைத் மன்னர் ஷேக் சபா அல் அகமத் அல் ஜபேர் அல் சபா காலமானதை அடுத்து அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்தியாவில் நாளை ஒரு நாள் அரசு முறை துக்கம் கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி நாடு முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்களில் எங்கெல்லாம் தேசிய கொடி பறக்க விடப்படுமோ அங்கே அவை அரை கம்பத்தில் பறக்க விடப்படும் நாளை அரசு கேளிக்கை எதுவும் இருக்காது என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது உத்தரபிரதேசம் உத்தரபிரதேச மாநிலம் ஹத்ராஸ் என்ற கிராமத்தில் இளம் பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி உயிரிழந்த சம்பவத்தில் அவளது குடும்பத்திற்கு உரிய நீதி கிடைக்கும் என்றும் சிறப்பு புலனாய்வு பிரிவினர் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்தும் குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் மீது முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கடும் நடவடிக்கை எடுப்பார் என்றும் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிரிதி இரானி உறுதி அளித்தார் இதனிடையே உத்தரபிரதேச மாநிலத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இளம்பெண் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து நாளை மேற்குவங்கத்தில் அம்மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி தலைமையில் போராட்டம் நடைபெற உள்ளது

மேலும் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் இருந்து மகளிர் சுய உதவிக்குழுவினர் பெற்ற சிறு கடன்களுக்கான வட்டியையும் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என மத்திய அரசை அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்